பிரதமர் திரு நரேந்திர மோடி சிங்கப்பூரில் நாளை தொடங்கவுள்ள கிழக்காசிய மாநாட்டிலும் அது தொடர்பான கூட்டங்களிலும் பங்கேற்க உள்ளார்

வங்கக்கடலில் உருவாகியுள்ள கஜா புயல் இன்று மேலும் வலுவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

ஹாங்காங் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று கவுலூனில் தொடங்குகிறது இனி விரிவான செய்திகள் மறைந்த மத்திய நாடாளுமன்ற விவகார துறை அமைச்ச் அனந்த் குமாரின் உடல் இன்று முழு அரசு மரியாதையுடன் பெங்களூருவில் தகனம் செய்யப்படவுள்ளது முன்னதாக அவர் உடல் இன்று காலை மாநில பிஜேபி அலுவலகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு கட்சி தொண்டர்கள் இறுதி அஞ்சலி செலுத்துவற்காக வைக்கப்படுகிறது பின்னா் தேசிய கல்லூரி மைதானத்திற்கு அவரது உடல் எடுத்து செல்லப்பட்டு பொதுமக்கள் இறுதி மரியாதை செலுத்துவதற்கு வைக்கப்பட உள்ளது பிற்பகலில் அரசு சாா்பில் இறுதி மரியாதை நடைபெற உள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று அனந்த்குமாரின் உடலுக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார்

அன்னாரது மறைவிற்கு அஞ்சவி செலுத்தும் வகையில் அரசு சார்பில் மூன்று நாள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்று கா்நாடக அரசு நேற்று அறிவித்தது பிரதமர் திரு நரேந்திர மோடி சிங்கப்பூரில் நாளை தொடங்கவுள்ள கிழக்காசிய மாநாட்டிலும் அது தொடர்பான கூட்டங்களிலும் பங்கேற்க உள்ளார் இம்மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி முதலாவதாக உரையாற்ற உள்ளார்

தமது இரண்டு நாள் பயணத்தில் பிரதமா் பிராந்திய அளவிலான விரிவான பொருளாதார கூட்டத்திலும் பங்கேற்கிறார் மத்திய வா்த்தகத்துறை அமைச்சா் திரு சுரேஷ் பிரபவும் இந்த பேச்சு வாா்த்தையில் பங்கேற்க உள்ளா் இதுகுறித்து புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சக செயலாளர் திரு விஜய் தாகுர் சிங் பிரதமர் திரு மோடியின் சிங்கப்பூர் பயணம் மூலம் கிழக்காசிய நாடுகளுடனான உறவிற்கு புதிய அத்தியாயம் ஏற்படுமென்று கூறினார் சத்திஷ்கா் மாநில சுட்டப்பேரவைக்கு நடைபெற்ற முதல்கட்ட தேர்தலில் அதிக அளவில் வாக்குகள் பதிவாகியுள்ளன

தேர்தலை அமைதியாகவும் நியாயமாகவும் நடைபெறும் வகையில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்ததாக எமது செய்தியாளா் தெரிவிக்கிறாா்

அசாமில் நடைபெறவுள்ள உள்ளாட்சி தேர்தலில் அசாம் கனபரிஷத் கட்சியுடன் கூட்டணி கிடையாது என்று பிஜேபி அறிவித்துள்ளது குவாஹாத்தியில் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் மாநில பிஜேபி தலைவரும் நிதி அமைச்சருமான திரு ஹிமாநத்தா பிஸ்வா சர்மா இதனை அறிவித்தார்

இதுகுறித்து பேசிய மத்திய மனிதவள மேம்பாட்டு துறை அமைச்ச் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் உயர் கல்வி நிறுவனங்களுக்கு முழுமையான தன்னாட்சி அதிகாரத்தை அளிக்கும் வகையிலும் தரமான கல்வியை உறுதி செய்யும் வகையிலும் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக கூறினார் இதுகுறித்து அரசு வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் இதன் மூலம் முதல் முறையாக உயர் கல்வி நிறுவனங்களுக்கு விரிவான தன்னாட்சி அதிகாரம் அளிக்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது

வங்கக்கடலில் உருவாகியுள்ள கஜா புயல் இன்று மேலும் வலுவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

இதுகுறித்து எமது செய்தியாளிடம் பேசிய அம்மைய இயக்குநர் திரு கே ஜெ ரமேஷ் இப்புயல் காரணமாக தெற்கு கடலோர ஆந்திரப்பிரதேசம் தமிழ்நாடு மற்றும் கேரள பகுதிகளில் கனத்த மற்றும் மிக கனத்த மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக கூறினார் இதையடுத்து மீனவர்கள் நாளை மறுநாள் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் கஜா புயலால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ள மாநிலம் முழுவதும் தீவிர முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது சென்னை மாநகரில் மேற்கொள்ளப்பட்டுவரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உள்ளாட்சித் துறை அமைச்சா் திரு எஸ் பி வேலுமணி ஆய்வு செய்து போா்க்கால அடிப்படையில் பணிகளை மேற்கொள்ள தயார் நிலையில் இருக்குமாறு அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளார் வெள்ள பாதிப்பு ஏற்படக்கூடிய பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கவும் மழை நீரை அகற்றவும் தேவையானவற்றை தயார் நிலையில் வைத்திருக்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் விழுப்புரம் மாவட்டத்தில் பேரிடர் மீட்புக் குழுவினரும் மீட்பு உபகரணங்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் மேலம் கரையோரக்கில் உள்ள மீனவர்கள் மறு அறிவிப்பு வரும்வரை கடலுக்குச் செல்ல வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் பகுதியில் புயல் மீட்புப் பணிகள் மற்றும் சுகாதாரம் உள்ளிட்ட சிறப்பு குழுக்களில் ஐயாயிரம் அரசு ஊழியர்கள் உட்பட பத்தாயிரம் பேர் ஈடுபடுத்தப்படுவார்கள் என அம்மாவட்ட ஆட்சியர் திரு வீரராகவ ராவ் தெரிவித்தள்ளார்

புதுதில்லியில் நேற்று இது தொடர்பாக நடைபெற்ற கூட்டத்தில் மத்திய உள்துறை செயலாளர் திரு ராஜிவ் கவுபா டிவிட்டர் நிறுவன அதிகாரிகளுடன் பேச்சு நடத்தியதாக அரசு வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் தெரிவித்துள்ளது டிவிட்டர் நிறுவனத்தை தொடர்பு கொள்ளும் வகையில் இந்தியாவில் ஊழியர்களை பணியமர்த்த வேண்டுமென்றும் சுட்ட ரீதியான நடவடிக்கைகளுக்கு உரிய பதில் அளிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேம்படுத்த வேண்டுமென்றும் அப்போது வலியுறுத்தப்பட்டுள்ளதாக அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது தற்போதைய சுற்றுச்சூழலில் மனிதர்கள் மற்றும் விவங்குகளுக்கு ஏற்பட கூடிய சுகாதார பிரச்சனைகளுக்கு தீாவுகான வேண்டியது அவசியம் என குடியரகத் தலைவா திரு ராம்நாத் கோவிந்த் வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் உயிரி தொழில்நுட்பத்துறை நிகழ்ச்சியில் பேசிய அவர் ஆஸ்துமா கவாச கோளாறு மற்றும் புற்றுநோய் போன்றவற்றிற்கு தீர்வுகான முன்வருமாறு விஞ்ஞாணிகளை கேட்டுக்கொண்டார் நீரிழிவு உயர் ரத்த அழுத்தம் மற்றும் இதய நோய்கள் அதிகரித்து வருவதாக கட்டிக்காட்டிய அவர் இந்தியாவில் சர்க்கரை நோயாளிகளின் எண்ணிக்கை அறரை கோடியாக அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிட்டார் உணவு மற்றும் வாழ்வியல் பழக்கவழக்கங்கள் போன்றவைதாள் இதுபோன்ற பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணம் என்று கூறிய திரு ராம்நாத் கோவிந்த் கரு மற்றும் பச்சிளம் குழந்தைகளில் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்தப்பட வேண்டுமென வலியுறுத்தினாா் சாத் பூஜை பண்டிகைக்கு புதுதில்லியில் இன்று பொது விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து மாநில அரசு அலுவலகங்கள் அனைத்தும் முடப்பட்டிருக்கும் என்று அரசு உத்தரவில் கூறப்பட்டுள்ளது தீபாவளி பண்டிகைக்கு பின் ஆறாம் நாள் சூரிய கடவுளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த சாத் பூஜை பண்டிகை கொண்டாடப்படுகிறது நாட்டின் கிழக்கு உத்திரப்பிரதேசம் பீகார் ஜார்கண்ட் உள்ளிட்ட மாநிலங்களில் முக்கிய பண்டிகையாக சாத் பூஜை கொண்டாடப்படுகிறது ஹாங்காங் ஒபன் பேட்மிண்டன் போட்டி இன்று கவுலூனில் தொடங்குகிறது மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் ஆட்டத்தில் இந்தியாவின் பி வி சிந்துதாய்லாந்தின் நிச்சாவோன் ஜிந்தாபோலையும் சாய்னாநேவால் ஜப்பானின் அக்கானே எமகுச்சியையும் எதிர்கொள்கின்றனர் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் ஹாங்காங்கின் வாங்விங் கி வின்செட்டையும் எச் எஸ் பிரணாய் டென்மா்கின் ஆன்டர்ஸ் ஆன்டன்ஸனையும் எதிர்கொள்கின்றனர் சாய் பிரனீத் மற்றும் சமீர் வர்மாவும் ஒற்றையர் பிரிவில் பங்கேற்க உள்ளனர் ஆடவர் மகளிர் மற்றும் கலப்பு இரட்டையர் ஆட்டங்களிலும் இந்திய வீரர்கள் பங்கேற்கின்றனர்